வேளாண் சீர்திருத்த மசோதாக்களால் விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வகுப்பு மாணாக்கருக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கூறியிருக்கிறார்

என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

வேளாண் மசோதாக்களை ஒருசாரார் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் அத்தகையோர் விவசாயிகள் இளைஞர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அல்ல என்றார் விவசாயிகள் சந்தைகளில் தங்களது பொருட்களை நேரடியாக விற்பனை செய்வதை இவர்கள் விரும்பவில்லை என்றும் இடைத்தரா்கள் பயனடைவதே இவர்களின் நோக்கம் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் சுவாமீநாதன் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரிலேயே தானியங்களுக்கான குறைந்த பட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் நமாமி கங்கை இயக்கம் கங்கையை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து நதிகளையும் பாதுகாக்க விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்

சென்னையிலிருந்து காணொலி மூலம் மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் கோவிட் தொற்று பரவல் குறித்து பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

வேளாண் உற்பத்தியை வரலாறு காணாத அளவு அதிகரிக்க மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் பெறப்பட்ட தகவல் குறித்து இன்று பிற்பகல் மருத்துவ நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்புகளை வெளியிடுவார் என தெரிகிறது

குணமடைபவர்களின் விகிதம் மற்றும் நோய் பாதிக்கப்படுபவர்களின் விகிகம் ஆகியவற்றுக்கான இடைவெளி தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் அதிகரித்து வருவதாகவும் அமைச்சகம் அறிவித்துள்ளது நலமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து நோய் பாதிப்பு குறைந்து வருவது உறுதி செய்யப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

கடந்த ஒருமாத காலத்தில் சாதனை அளவாக தொற்றிலிருந்து மீள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது

செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய சென்னை தலைமைச் அரசிடமிருந்து இதுதொடர்பாக முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதுவரை வரவில்லை என்றார்

நாளைமறுநாள் சேர்க்கைக்கான குலுக்கல் நடைபெற உள்ள நிலையில் இதுதொடர்பான அரசின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வளமான இதயமே நீண்ட ஆயுளைத் தரும் என்பதை கருத்தில்கொண்டு இதயத்திற்கு கவனத்தை அளிக்கவேண்டியதன் அவசியத்தை இத்தினம் அறிவுறுத்துகிறது

உதகை காகாதோப்பு பகுதியில் நடைபெற்றுவரும் கட்டுமான பணிகளை ஆய்வுசெய்த அவர் அடுத்த கல்விஆண்டுமுதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் வகையில் கட்டுமான பணிகள் தொய்வின்றி நடைபெற்றுவருவதாக தெரிவித்தார்

இதேகாலத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் உள்மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இம்மையம் கூறியுள்ளது

முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சூப்பர் ஒவர் முறையில் மும்பை இண்டியன்சை வீழ்த்தியது

பேல் நடால் ஆஸ்திரியாவின் டாம்னிக் தீம் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்